அந்நாட்டு அதிபர் திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார்

தேசிய மாணவர் படையினருக்கு எல்லை மற்றும் கடலோரப் பகுதிகளில் பயிற்சி அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரீஸ் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீன்டும் இணைந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜோ பைடன் கூறியுள்ளார் புதிய அதிபராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இதற்கான உத்தரவில் அவர் கையெழுத்திட்டார்

பிரதமின் நகர்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஒரு கோடியே பத்து லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான கண்காணிப்புக் குழுக் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது

இந்த தடுப்பு மருந்து தொடர்பாக தயக்கத்தை களையும் நோக்கில் குகாதாரத்துறை தயாரித்துள்ள விழிப்புணர்வு கையேட்டினை இன்று வெளியிட்டு அவர் பேசினார் இந்த தடுப்பு மருந்தை எவ்வித தயக்கமும் இன்றி அனைவரும் போட்டிக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதுவரை நாடு முழுவதும் ஏழு வட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் டர்கடர் ஹா்ஷ்வர்தன் தெரிவித்தார் இதற்கிடையே மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கரும் நாளை இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அமைச்சருககு தடுப்பூசி செலுத்தப்பட உளள்தாக அவர் மேலும் கூறுகிறார்

பங்ளாதேஷூக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தடுப்பு மருந்து டாக்கா வை சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பங்ளதேஷூடனான நல்லுறவுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதை இது உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

கும்பமேளா வை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

தேசிய மாணவர் படை விரிவுபடுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய மாணவர்படையின் வருடாந்திர பேரணியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் எல்லைப்பகுதியிலும் கடலோரப் பகுதியிலும் இந்த படையைச் சேர்ந்தவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

அரசு வேலைவாய்ப்பில் தேசிய மாணவா் படைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் குடியரசு தினத்தன்று ட்டிராக்டர் பேரனி நடத்துவது தொடர்பாக தில்லி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு இடையே தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த பிரச்சினையில் காவல்துறையே முடிவெடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஆதார் சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நீதிபதி திரு கன்வில்கா உட்பட ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அமா்வு நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது நான்குக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிபதி திரு சந்திரசூட் மட்டும் மாற்றுக்கருத்தை தெரிவித்திருந்தாா்

திரிபுரா மேகாலயா மணிப்பூர் மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் கலாச்சாரம் மற்றும் இயற்கை வளங்களைக் கொண்ட இந்த மாநிலங்கள் தொடர்ந்து வளர்ச்சியில் பீடுநடைபோட வாழ்த்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் சகோதரத்துவத்துக்கு முன்னுதாரணமாக திகழும் மேகாலயா மக்களை இந்நாளில் வாழ்த்துவதாகக் கூறியுள்ளார் இதேபோல் திரிடரா பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் மணிப்பூரின் பங்களிப்பைக் கண்டு பெருமிதம் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் நீர்வாழ் உயிரின தனிமைப்படுத்துதல் மற்றும் நோய் கண்டறியும் ஆய்வகத்திற்கான கட்டுமான பணிகளை மத்திய மீன்வளத்துறை அமைச்சள் திரு கிராஜ் சிங் மாநில அமைச்சா் திரு ஜெயக்குமாருடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தனா்

சுட்டம் ஒழுங்கை சிறப்பாக பராமிப்பதில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியதற்காக மத்திய அரசின் விருதுகளை தமிழகம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையிலும் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக அவர் கூறினார் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டா் இதுபோன்ற சாதனைகளை படைத்தபோதிலும் திமுக தவறான தகவல்களை அரசுக்கு எதிராக பரப்பி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டினார் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் நடைமுறைக்கு வருவதற்கு ஒரு மாதமே எஞ்சியுள்ள சூழ்நிலையில் ஒப்பந்தப்புள்ளிகளை கோருவது ஏன் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வினவியுள்ளார்

திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் இது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இந்த ஒப்பந்தப்புள்ளிகள் ரத்து செய்யப்படும் என்றும் திரு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மேற்குவங்க சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையிலான குழுவினா் நேற்று ஆய்வினை தொடங்கி உள்ளனா் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் இன்று அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்திக்கவுள்ளனர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் அடுத்த இரண்டு நாட்களுக்கு விரிவாக இவர்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரள மாநில சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவர் திரு புரீராமகிருஷ்ணனுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர் ஐக்கிய ஐனநாயக முன்னணி சார்பில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த தீர்மானம் மீது தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது தங்க கடத்தல் வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ளவர்களுடன் பேரவைத் தலைவருக்கு தொடர்பு உள்ளதாகக்கூறி இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர்வர்மா கால் இறதிக்கு முன்னேறியுள்ளார்

சிலி அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஜூனியர் அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றிபெற்றது

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை அணி இன்று மோகன் பெஹான் அணியை எதிர்கொள்கிறது